நரேந் ரமோடி பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கூறியுளார் சிக்கலான வழக்குகளைத் திர்க்க நவீன தொ ல்நுட்பங்களின் பயன்பாடு அவசியம் என்று மத் ய உள்துறை அமைச்சர் ரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

புதுவைக்கான மா ல அந்தஸ்து கோரிக்கைக்கு டெல்லி ல் தாங்கள் சந் த்த எல்லா தலைவர்களும் ஆதரவு தெரிவித்து இருப்பதாக அமைச்சர் ரு நமசிவாயம் தெரிவித்துள்ளார்

புதுமையான தொ ல்நுட்பங்கள் மூலமாகவே உற்பத் றனையும் மக்களுக்கான சேவைகளின் தரத்தையும் உயர்த்த முடியும் என்பதே இந் யாவின் அனுபவம் என்றும் நேரடி ரொக்க மா யம் மூலமாக சமூகப் பாதுகாப்பையும் சட்டத் ன் அமலாக்கத்தையும் மேம்படுத்த முடியும் என்பதற்கு இந் யாவே சான்றாகும் என்றும் அவர் தெரிவித்தார் வளர்ந்து வரும் தொ ல்நுட்பங்களில் தேர்ச்சி பெற்றவர்களாக இளைஞர்களை மேம்படுத்தும் வகை ல் கல்வி றுவனங்களை உருவாக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத் னார்

நரேந் ரமோடி சந் க்கிறார் ரா ஜ்நாத் சிங் சிக்கலான வழக்குகளில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நவீன தொ ல்நுட்பங்கள் அவசியம் என்று மத் ய உள்துறை அமைச்சர் ரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

காவல்துறை ல் காவல்துறை னருக்கு ப ற்சி அளிக்கும் அளிக்கும் நடைமுறைகளை மேம்படுத்தவும் தேவை இருப்பதாக ரு ராஜ்நாத் சிங் வலியுறுத் னார் கடலோர பாதுகாப்புப் பணிகளில் காவல்துறை னருக்கும் கடலோரக் காவல்படை மற்றும் கடற்படைக்கும் இடையே றம்பட்ட ஒருங்கிணைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார் சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பப்படும் வதந் களால் ஏற்படக்கூடிய வன்முறைகள் காவல்துறைக்கு மிகப் பெரிய சவாலாக உள்ளதை சுட்டீக்காட்டிய அவர் சமூக ஊடகங்களை நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத் கொள்ள வேண்டும் என்றார் விளையாட்டுத் துறையை மேம்படுத்த அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக மத் ய விளையாட்டுத் துறை அமைச்சர் ரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் கூறியுள்ளார் விளையாட்டுத் துறை ல் இளைஞர்களுக்கு ப ற்சி அளிக்கும் பணிகளுக்கு ஒரு பிரச்சனை அல்ல என்று அவர் இன்று புதுடில்லி ல் க ச்சி ஒன்றில் பேசுகை ல் கூறினார் உள்ளூர் அளவிலான விளையாட்டு வீரர்களின் றமைகளை தேசிய அளவிற்கு உயர்த்துவதே அரசின் நோக்கம் என்றும் இ ல் அரசியலுக்கோ அல்லது எ ர்மறை எண்ணங்களுக்கோ இடமில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவ ல் ஊடகங்கள் ழுக்கிய பங்காற்ற முடியும் என்றும் அவர் வலியுறுத் னார் மூலமாகவே நீட் தேர்வு நடத்தப்படும் என்று மா லங்களவை ல் கணி மத் ய அரசு தெரிவித்துள்ளது நீட் ஜேஇஇ தேர்வுகளுக்கு பள்ளிகள் மற்றும் பொறி யல் கல்லூரிகளை தெரிவு செ யும் பணி தற்போது நடைபெற்று வருவதாக மத் ய இணை அமைச்சர் ரு சத்யபால் சிங் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வை கணி மூலம் ஆண்டுக்கு இருமுறை தேசிய தேர்வு முகமை நடத்தும் என்றும் அவர் கூறியுளார் தமிழகத் ல் ப ற்சி மருத்துவர்கள் மற்றும் முதுகலை ப லும் மருத்துவர்களுக்கான அரசின் உதவித் தொகை உயர்த்தப்பட்டு உள்ளது

எடப்பாடி பழ சாமி இன்று தெரிவித்துள்ளார்

சொத்து வரி உயர்வை குறைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் முன்வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையல் இவாறு முடிவு செயப்பட்டு உள்ளதாக தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தமிழகத் ன் சொத்து வரி உயர்வு நடப்பு யாண்டின் முதலாவது அரையாண்டில் இருந்தே அமலாகும் என்றும் உயர்த்தப்பட்ட வரியை முன் தே ட்டு செலுத்தத் தேவை ல்லை என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ள து

புதுவைக்கான மா ல அந்தஸ்து கோரிக்கை தொடர்பாக புதுடில்லி ல் தாங்கள் சந் த்த தலைவர்கள் அனைவரும் கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து இருப்பதாகவும் எந்த ஒரு தரப்பில் இருந்தும் எ ர்ப்பு இல்லை என்றும் பொதுப் பணித்துறை அமைச்சரும் பிரதேச காங்கிரஸ் தலைவருமான ரு நமசிவாயம் தெரிவித்துள்ளார் இன்று புதுவை ல் செ யாளர்களின் கேள்விகளுக்கு ப ல் அளித்த அவர் ஏனாமைச் சேர்ந்த புதுவை சுகாதார அமைச்சர் ரு மல்லாடி கிரு ணரா மா ல அந்தஸ்து கோரிக்கையை ஆதரிக்கவில்லை என்று கூறப்படுவது சரியானது அல்ல என்றும் கூறினார் முதலமைச்சர் ரு

நாராயணசாமி தலைமை ல் அண்மை ல் புதுடில்லி ல் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களை சந் த்து மா ல அந்தஸ்து கோரிக்கையை வலியுறுத் ய அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் பிர க் குழுவில் கு நமசிவாயமும் இடம் பெற்றிருந்தார்

கடற்கரை சாலை ல் உள்ள கார்கில் னைவுச் சின்னத் ல் துணை லை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி அமைச்சர்கள் ரு நமசிவாயம் ரு கந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அ காரிகள் அரசு சார்பில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத் னர் தேசிய மாணவர் படை னர் மற்றும் முன்னாள் ராணுவத் னரும் க ச்சி ல் கலந்து கொண்டனர் புதுவை ல் தலைமை செயலகம் எ ரே நடைபெறும் கடற்கரை மீட்புப் பணிகளை பொதுப் பணித்துறை அமைச்சர் ரு நமசிவாயம் சமூக நலத்துறை அமைச்சர் ரு கந்தசாமி துணை சபாநாயகர் ரு சிவகொழுந்து ஆகியோர் நேரில் பார்வை ட்டு ஆ வு செ தனர் இந்த ஆ வின் போது சம்பந்தப்பட்ட அ காரிகளும் உடன் இருந்தனர் புதுவை ல் வாழை சாகுபடி தொடர்பான பு ய தொ ல்நுட்பங்களை விவசா களுக்கு கற்றுத் தருவதற்கான ப ற்சி முகாம் தட்டாஞ்சாவடி ல் உள்ள விவசா கள் ப ற்சி மையத் ல் இன்று நடைபெற்றது வேளாண் அமைச்சர் ரு ஆர் கமலகண்ணன் இம்முகாமை தொடக்கி வைத்து விவசா களுக்கு டிராக்டர் மா யம் வழங்கினார் புதுவை ல் பு தாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் காங்கிரஸ் ர்வாகிகள் இன்று முதலமைச்சர் ரு நாராயணசாமியை சந் த்து வா த்து பெற்றனர் பின்னர் ரு நாராயணசாமி செ யாளர்களிடம் பேசுகை ல் மாணவர் காங்கிரஸ் ர்வாகிகள் காங்கிரஸ் முக அரசின் ட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் மோடி அரசின் தவறான கொள்கைகளுக்கு எ ராக போராடவும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றார் காங்கிரஸ் தலைவர் ரு ராகுல்காந் கட்சி ல் இளைஞர்களுக்கே முன்னுரிமை அளிப்பதாக தெரிவித்த அவர் புதுவை ல் இளைஞர் காங்கிரஸ் தேர்தல் ஜனநாயக முறைப்படி விரைவில் நடைபெறும் என்றார் புதுவைக்கு மா ல அந்தஸ்து வழங்க வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத் ன் புதுவைப் பிரிவுச் செயலர் ரு வேல்முருகன் கோரியுள்ளார் இன்று புதுவை ல் செ யாளர்களிடம் பேசிய அவர் புதுவை அரசின் செயல்பாடுகளுக்கு மத் ய அரசு தடை போடுவதை ஏற்றுக் கொள்ள முடியாது என்றும் மா ல அந்தஸ்து கிடைத்தால்தான் முதலமைச்சர் குதந் ரமாக செயல்பட முடியும் என்றும் கூறினார் புதுவை துணை லை ஆளுநர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் மக்கள் பணி செய் விட வேண்டும் என ரு வேல்முருகன் வலியுறுத் னார் அதே சமயம் யமன எம்எல்ஏ க்களை உரிய நேரத் ல் யமிக்க காங்கிரஸ் அரசு தவறியதே துணை லை ஆளுநர் அந்த அ காரத்தை எடுத்துக் கொண்டதற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார்

சுவாமிநாதன் கூறியுள்ளார் இன்று புதுவை ல் சாதாரண முறை ல் செ யாளர்களிடம் பேசிய அவர் உச்ச நீ மன்ற உத்தரவின்படி யமன எம்எல்ஏ க்களை சட்டமன்றத் ல் அனும க்க பேரவைத் தலைவர் தவறினால் புதுவைக்கு அவமானம் என்றும் இதனால் நீ மன்றம் மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்து விடுவார்கள் என்றும் கூறினார் புதுவை ல் தெரு விளக்குகளும் முக்கிய இடங்களில் உள்ள உயர்கம்ப மின் விளைக்குகளும் எரியாததைக் கண்டித்து இந்தய கம்யூ ஸ்ட் கட்சி னர் இன்று ஆர்ப்பாட்டம் நடத் னர் தெரு விளக்குகள் எரியாததால் இருட்டு காரணமாக குற்றங்கள் பெருகி விட்டதாகவும் இது அ காரிகளின் கவத் ற்கு கொண்டு வந்த பின்னரும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் இவர்கள் குற்றம் சாட்டினர்

ஏழைமுத்து மாரியம்மன் கோவில் மற்றும் அதைச் சுற்றியுள்ள இடங்களில் லாட்டரி விற்பனை நடப்பதாக தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து போலீசார் இப்பகு ல் சோதனை மேற்கொண்ட போது இவர்கள் பிடிபட்டனர்

புதுவை ல் கார் கண்ணாடியை உடைத்து லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களை ருடிய நபர் ஒருவரை போலீசார் கையும் களவுமாக பிடித்துள்ளனர்

நரேந் ரமோடி பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கூறியுளார் சிக்கலான வழக்குகளைத் திர்க்க நவீன தொ ல்நுட்பங்களின் பயன்பாடு அவசியம் என்று மத் ய உள்துறை அமைச்சர் ரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

புதுவைக்கான மா ல அந்தஸ்து கோரிக்கைக்கு டெல்லி ல் தாங்கள் சந் த்த எல்லா தலைவர்களும் ஆதரவு தெரிவித்து இருப்பதாக அமைச்சர் ரு நமசிவாயும் தெரிவித்துள்ளார்